உடல்நிலைதொடர்ந்துகவலைக்கிடமாகஉள்ளதாகமருத்துவர்கள் கூறியுள்ளனர்

கேரளாவில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளைவிரைவுபடுத்துமாறுபிரதமா் திருநரேந்திரமோடிபாதுகாப்பு அமைச்சகத்தைஅறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்கா சீனா இடையேயானவா்த்தகபேச்சுக்கள் மீண்டும் தொடங்கவுள்ளது

இன்றுநேபாளத்தைஎதிர்கொள்கிறது

அமெரிக்காவின் ஆஸ்டின் இணைகால் இறுதிக்குமுன்னேறியுள்ளது இனிவிரிவானசெய்திகள் முன்னாள் பிரதமர் திருஅடல் பிஹாரிவாஜ்பாயின் உடல்நிலைதொடர்ந்துகவலைகிடமாகஉள்ளதாகஎய்ம்ஸ் மருத்தமனைகூறியுள்ளது சுவாசகருவிகள் உதவியுடன் அவருக்குசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருதாகஅந்தமருத்துவமனை இன்றுகாலைவெளியிட்டுள்ளஅறிக்கையில் தெரிவித்துள்ளது உடல்நலகுறைவு காரணமாககடன்த ஜூன் மாதம் முதல் திருவாஜ்பாய் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவருகிறார் குடியரசுதுணைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு பிஜேபி தலைவா் திருஅமித்ஷா அக்கட்சியின் மூத்த தலைவா் திருஎல் கேஅத்வானி மத்தியஅமைசள்கள் திரு ராஜ்நாத்சிய் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திருராதாமோகன்சிங் ஆகியோா் இன்றுஎய்ம்ஸ் மருத்துவமனைக்குச் சென்றுதிருவாஜ்பாயின் உடல்நலம் குறித்துகேட்டறிந்தனர் மக்களவைமற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களைசட்டரீதியானநடவடிக்கைகளைமேற்கொள்ளாமல் ஒரேநேரத்தில் நடத்துவதற்குவாய்ப்பில்லைஎன்றுதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சுட்டப்பேரவையின் பதவிகாலத்தைகூட்டுவதற்கோ குறைப்பதற்கோசட்டத்திருத்தம் தேவைப்படுவதாககூறினார் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதற்குபாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணுவாக்குபதிவு எந்திரங்கள் போதியஅளவு இல்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

கேரளாவில் மழழவெள்ளபாதிப்பு குறித்துபிரதமர் திருநரேந்திரமோடி அம்மாநிலமுதலமைச்சர் திருபிரனாய் விஜயனிடம் கேட்டறிந்தார் தொலைபேசி மூலம் விவரங்களைகேட்டறிந்தபிரதமர் மீட்பு பணிகளைவிரைவுபடுத்துமாறுபாதுகாப்பு அமைச்சகத்துக்குஅறிவுறுத்தினார் மத்தியஉள்துறைஅமைச்ச் திரு ராஜ்நாத் சிங்கும் கேரளமுதலமைச்சரோடு இன்றுதொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசினார் நிவாராணபணிகளைமேற்கொள்வதற்காககூடுதலாகதேசியபேரிடர் மீட்பு படை அம்மாநிலத்திற்கு அனுப்பட்பட்டுள்ளதாக அமைச்சர் கெரிவித்தார் கேரளமாநிலத்திற்குதேவையானஅனைத்தஉதவிகளையும் மத்தியஅரசுவழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவிக்கார்

கேரளாவின் வடக்குமற்றும் மத்தியமாவட்டங்கள் மழையினால் கடுமையாகபாதிக்கப்பட்டுள்ளன வரும் சனிக்கிழமைவரைமழைநீடிக்கும் என்றுவானிலைஆய்வு மையம் எச்சித்துள்ளது

பெரும்பாலான இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது மாநிலத்திலுள்ளகல்விநிறுவனங்களுக்கு இன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது சாலை ரயில் மற்றம் விமானபோக்குவரத்துபாதிக்கப்பட்டுள்ளது கொச்சிவிமானநிலையம் நாளைமறுநாள் மூடப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாமாநிலத்திலும் கனமழைகாரணமாகமக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது இந்தமாநிலத்தின் தெற்குமற்றும் மேற்குபகுதிகள் கடுமையாகபாதிக்கப்பட்டிருப்பதாகஅம்மாநிலஅரசுகூறியுள்ளது இந்தமாநிலத்தில் வரும் சனிக்கிழமைவரைமழைநீடிக்கும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எல்லைபாதுகாப்புப்படை மாநிலபேரிடர் மீட்புப் படைமற்றும் காவல்படையினர் இணைந்துமீட்புப் பணியைமேற்கொண்டதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் இருப்பினும் ஐந்துமுதல் பத்துபேரரதேடும் பணிநடைபெற்றுவருவதாகஅவர் மேலும் கூறுகிறார் ஜம்முவில் மூன்றுநாட்களுக்குபிறகுஅமா்நாத் யாத்திரை இன்றுமீண்டும் தொடங்கியது

உத்திரபிரசேத்தின் காசிவிஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்வதற்குஒற்றைசாளரமுறையைஅம்மாநிலஅரசுஅறிமுகப்படுத்தியுள்ளது இன்றுமுதல் இந்தநடைமுறைசெயல்பாட்டிற்குவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பக்தா்கள் இந்தவகதியைபயன்படுத்திமுன்பதிவு செய்துகொள்ளலாம் என்றும் அவர் கூறுகிறார் காவிரியில் கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தர்மபுரி சேலம் நாமக்கல் உட்படகரையோரபகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குசெல்லுமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முல்லைபெரியாறுஆற்றின் கரையோரபகுதியின் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறகேட்டுக் கொண்டுள்ளனர்

அவரைமீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் வால்பாறைமற்றும் பொள்ளாச்சியில் தொடர்மழைகாரணமாகமக்களின் இயல்பு வாழ்க்கைபெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மத்தியமற்றும் வடவங்கடல் பகுதியில் மீனவா்கள் ஆள்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் மழையினால் பாதிக்கப்படும் பகுதிகளில் உரியமுன்னேச்சிக்கைநடவடிக்கைகளைமாநிலஅரசுமேற்கொள்ளவேண்டுமென்றுதமாக தலைவர் திரு ஜி கேவாசன் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல்வில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நீர் ஆதாரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டாா் சென்னைவிமானநிலையத்தில் பயணிகளுக்குஉதவிடுவதற்காகரோபோக்கள் சேவைஅறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பயணிகளுக்குவாழ்த்துதெிவிப்பதுமற்றும் விமானநிலையத்தின் சேவைகள் குறித்து இந்தரோபோக்கள் தகவல் வழங்கிவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பார்சிசமுதாயத்தினின் புத்தாண்டானநவ்ரோசையொட்டிகுடியரசுத் தலைவா திருராம்நாத் கோவிந்த் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளார் அனைவரதுவாழ்விலும் அமைதியும் வளமும் ஏற்பட இந்நந்நாளில் வாழ்த்துவதாககுடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் அமெிக்கா சீனா இடையேவர்த்தகபேச்சுக்கள் மீண்டும் தொடங்க உள்ளது அமெிக்காவின் அழைப்பைஏற்றுசீனபிரதிநிதிகள் இதில் பங்கேற்கஉள்ளனர் இந்தபேச்சுக்களைவரவேற்பதாகசீனாகூறியுள்ளது இந்தியா சிங்கப்பூர் இடையேகூட்டுகடற்படைபயிற்சிஅடுத்தமாதம் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியகிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஜய் வடேகர் மும்பையில் நேற்றிரவு காலமானார்

அர்ஜுனா பத்ம ஸ்ரீ உள்ளிட்டபல்வேறுவிருதுகளைபெற்றுள்ளஅவரதுமறைவுக்குகுடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமா் திருநரேந்திரமோடிமற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தொவித்துள்ளனர் கிரிக்கெட் வீரர்களும் அஜய் வடகேரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கடந்தஏப்ரல் மாதம் நடைபெற்றதேர்தலில் வெற்றிபெற்ற இவர் இன்று இந்தபதவியைஏற்றார்

பூட்டானின் திம்புவில் இப்போட்டிநடைபெறவுள்ளது மற்றொருஅரை இறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் பூட்டானைஎதிர்கொள்கிறது இறுதிப்போட்டிவரும் சனிக்கிழமைநடைபெறவுள்ளது இந்தியா ஏ இந்தியா பி ஆஸ்திரேலியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏஅணிகள் பங்கேற்கும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிநாளைதொடங்குகிறது கிருஷ்ணாமற்றும் விஜயவாடாவில் நாளைநடைபெறவுள்ள ஆட்டங்களில் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அனியையும் இந்தியா பி தென்னாப்பிரிக்கா ஏஅனியையும் எதிர்கொள்கின்றன களடாவில் நடைபெற்றுவரும் சா்வதேசசேலஞ்சா் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புரவ் ராஜா அமெரிக்காவின் ஆஸ்டின் இணைகால் இறுதிக்குமுன்னேறியு்ளளது